இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது தில்லிமாநிலசட்டப்பேரவைக்கானவேட்புமனுதாக்கல் இன்றுதொடங்கியது

அறுவடைதிருநாளானமகர சங்கராந்திபல்வேறுமாநிலங்களில் இன்றுகொண்டாடப்படுகிறது

தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைநாளைகொண்டாடப்படுகிறது

இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயானமுதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்றுமும்பையில் நடைபெறுகிறது இனிவிரிவானசெய்திகள் சாலைபாதுகாப்பு உறுதிசெய்வதற்கும் அடிக்கடிவிபத்துஏற்படக்கூடியபகுதிகளைஅடையாளம் கண்டு அதனைசரிப்படுத்துவதற்கும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுமத்தியசாலைபோக்குவரத்துத் துறைஅமைச்சர் திருநிதின் கட்கரிதெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சாலைபாதுகாப்பு தொடர்பானநிகழ்ச்சியில் பேசியஅவர் உலக வங்கிமற்றும் ஆசியவளர்ச்சி வங்கிஆகியவற்றின் உதவியுடன் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இதற்கானதிட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார்

சா்வதேசஅரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்துவிவாதிப்பதற்கானரெய்சினாமாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது இம்மாநாட்டை பிரதமர் திருநரேந்திரமோடி தொடங்கிவைக்கிறார் மூன்றுநாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் ரஷ்யா ஈரான் ஆஸ்திரேலியா மாலத்தீவு தென்ஆப்பிரிக்கா எஸ்டோனியா குடியரசு டென்மார்க் ஹங்கேரி லாத்பியா உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஐரோப்பிய யூனியன் செக் நாடுகளைசேர்ந்தவெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கவுள்ளனர்

ஈரான் வெளியுறவுத்துறைஅமைச்சர் இந்தமாநாட்டில் கலந்துகொள்ளவிருப்பதால் சர்வதேசஅளவில் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் எமதுசெய்தியாளர் கூறுகிறார் தில்லிசட்டப் பேரவைதேர்தலுக்கானவேட்பு மனுதாக்கல் இன்றுதொடங்கியது இதற்கானஅறிவிக்கை இன்றுவெளியிடப்பட்டது

அதற்குஅடுத்தநாள் வேட்பு மனுக்கள் மீதானபரிசீலனைநடைபெறும்

தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நாளைமாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாகதமிழகம் முழுவதும் இன்றுபோகிப்பண்டிகைகொண்டாடப்படுகிறது பழையனகழிதலும் தங்கள் வீடுகளில் உள்ளபழையபொருட்களை அகற்றியும் மோளமடித்தும் போகியைகொண்டாடினர் பொங்கல் பண்டிகையையொட்டிதமிழகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் திரு ஓர் பன்னீர்செல்வம் திமுகதலைவர் திருமாமு காம்ஸ்டாலின் பாமகநிறுவனர் மருத்துவர் ராமதாசுஉள்ளிட்டதலைவர்கள் பலர் மக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனர் நாடுமுழுவதும் அறுவடைத் திருநாள் பல்வேறுபெயர்களில் இன்றுகொண்டாடப்படுகிறது மகர சுங்ராந்தியையொட்டிவடமாநிலங்களில் இன்றுஉழவா்கள் இயற்கைஅன்னையைவழிபட்டனா் குஜராத்தில் இந்நாள் உத்தராயன் என்றபெயரில் கொண்டாடப்படுகிறது சா்வதேசகாற்றாடிதிருவிழா வும் குஜராத்தில் கொண்டாடப்படுகிறது ஆந்திராவில் போகி சங்கராந்தி கணமா முக்கணமாஎன்றபெயர்களில் அறுவடைத் திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடிமக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளார் வடமாநிலங்களில் பனிமூட்டம் அதிகமாககாணப்படுவதால் ரயில் போக்குவரத்தபாதிக்கப்பட்டுள்ளது

உத்தரகாண்டில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதைஅடுத்துஅங்குவானிலைமோசமடைந்துள்ளதாகவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டேராடுனில் நேற்று இரவு மழைபெய்ததாகவும் மலைப் பகுதிகளில் பனிப்பொழிவும் ஏற்பட்டதால் சாலைகளில் போக்குவரத்துபாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மின் விநியோகம் கடுமையாகபதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இதனைசரிசெய்வதற்குஅரசுஅதிகாரிகள் நடவடிக்கைஎடுத்துவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

பங்ளாதேஷின் அதிகாரப்பூர்வவானொலியான பங்ளாதேஷ் பேட்டார் மற்றும் அகில இந்தியவானொலிநிறுவனங்களின் நிகழ்ச்சிபரிமாற்றத் திட்டம் இக்கூட்டத்தின்போதுதொடங்கிவைக்கப்படும்

நேற்றுநடைபெற்றவிழாஒன்றில் பேசிய அவர் நவீனதொழில்நுட்பத்தின் மூலம் நாடுவளர்ச்சிகாணவேண்டுமென்றும் தொழில்நுட்பஅடிமைத்தனத்தால் சமுதாயத்தைபாதிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாதுஎன்றும் கேட்டுக் கொண்டார் செல்பேசிமற்றும் நவீனதொழில்நுட்பங்களைசாா்ந்துவாழ்வதால் குடும்பஉறவுகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறைவழிபடுதல் மிகவும் குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வாழ்க்கையைபாதிக்கும் செயல்களுக்குநவீனதொழில்நுட்பத்தைபயன்படுத்தக்கூடாதுஎன்றும் ஆக்கப்பூர்வமானநடவடிக்கைகளுக்குமட்டுமே இதனைபயன்படுத்தவேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார்

இது தொடர்பானநடவடிக்கைகள் இன்றுமுதல் மேற்கொள்ளப்படும் என்றுநாடாளுமன்றதலைவர் நான்ஸி ஃபெலோசிதெரிவித்துள்ளார்

டொனால்டுட்டிம்பின் குடியரசுக் கட்சிஉறுப்பினர்கள் அதிகம் உள்ள இந்தசபையில் தீர்மானம் வெற்றிபெற்றால் அதிபா் திருட்டிரமப் பதவிநீக்கம் செய்யப்பட்டு வெள்ளைமாளிகையிலிருந்துவெளியேறும் நிலைஏற்படும் அகஸ்டாவெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் கொள்முதல் செய்ததில் முறைகேட்டில் ஈடுபட்டதாககுற்றம்சாட்டப்பட்டுள்ளதொழிலதிபர் பூரியின் ரதுல் ஜாமீன் மனுவைரத்துசெய்யவேண்டுமென்றுஅமலாக்கத்துறைதாக்கல் செய்தமனுவைதில்லிஉயா்நீதிமன்றம் இன்றுதள்ளுபடிசெய்தது

பதுதில்லியில் உள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா தலைமையில் நடைபெற்றதீவுகள் மேம்பாட்டுக் கூட்டத்தில் இதற்கானமுடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது தீவுகளின் ஒட்டுமொத்தவளர்ச்சிகுறித்துகூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

இக்கப்பல் நாளை இந்தியகடலோரகாவல் படையுடன் இணைந்துகூட்டுப் பயிற்சியில் ஈடுபடஉள்ளன அஸ்ஸாம் தலைநகர் குவாஸாத்தியில் நடைபெற்றுவரும் தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிராமுதல் இடத்திலும் ஹரியானா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கிறது

இந்தியா ஆஸ்திரேலியாஅணிகளுக்கு இடையேயானமுதலாவதுஒருநாள் கிரிக்கெட் போட்டிமும்பையில் இன்றுநடைபெறஉள்ளது வாங்டேமைதானத்தில் நடைபெறும் இப்போட்டிபிற்பகல் ஒன்றரைமணிக்குதொடங்குகிறது

ஹோபர்ட்டில் நடைபெறும் சர்வதேசமகளிர் டென்னிஸ் போட்டியில் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் சான்யாமிர்ஸா உக்ரைனின் நாடியாகிச்நோக்கை இணைகால் இறுதிக்குமுன்னேறியுள்ளது இந்தோனேசியமாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்றுஜெகார்த்தாவில் தொடங்குகிறது இந்தியாவின் முன்னணிஆட்டக்காரர்களானபிவிசிந்து சாய்னாநேவால் சமீர் வர்மா காஸ்யப் ஸ்ரீகாந்த் சாய் பிரனித் எச் எஸ் பிரணர் உள்ளிட்டடோர் பங்கேற்கின்றனர்